மேலும் இணைந்து செயல்படுவது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இலங்கை பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்சேவும் ஒப்புக்கொண்டனர்

வாக்கு எண்ணிக்கை வரும் செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்படுகிறது

இந்தியாவிற்கு வருகை தர அனுமதி இல்லை என்று விமானப்போக்குவரத்துத்துறை தலைமை இயக்குநரகம் அறிவித்துள்ளது

இறதி ஆட்டத்தில்இந்திய அணி பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது இலங்கை தமிழர்களுக்கான சமத்துவம் நீதி அமைதி கண்ணியம் ஆகியவற்றை அந்நாட்டு அரசு நிறைவேற்றும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இலங்கை பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்சேவுடன் பேச்சு நடத்திய பின்னர் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஸ்திரத்தன்மை பாதுகாப்பு மற்றும் அமைதி நிலவ இந்தியா மட்டுமின்றி இந்தியப்பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள அனைவரும் விரும்புவதாக கூறியுள்ளார் தீவிரவாதத்தை எதிர்கொள்வதில் இரு நாடுகளும் மேலும் இணைந்து செயல்படுவதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்

இலங்கையின் வளர்ச்சியில் நம்பிக்கைக்குரிய நட்புறவு நாடாக இந்தியா திகழ்வதாகவும் அந்நாட்டின் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான ஆதரவு தொடர்ந்து அளிக்கப்படும் என்றும் பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் கடந்த ஆண்டு இவங்கைக்கு வழங்கப்பட்ட கடனுதவி மூவம் இருநாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு வலுப்பெரும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மீனவர்களின் விவகாரங்கள் குறித்து குறிப்பிட்டுள்ள பிரதமர் அவற்றை இருநாடுகளும் மனிதநேய அடிப்படையில் அனுகுவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இதற்கிடையே இலங்கை பிரதமர் திரு மகிந்த ராஜபக்சே வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்டை நாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கும் கொள்கைக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு நன்றி தெரிவித்து கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஐந்து நாள் பயணமாக நேற்று முன்தினம் அவர் புதுதில்லி வந்தடைந்தாா்

இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரன்பீர் சிங் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று முடிந்தது என்று கூறினார்

வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் மேற்கொள்ளப்படுகிறது பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் எதிர்காலத்தில் சர்வதேச அளவில் இந்தியா சிறந்து விளங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் லக்னோவில் நடைபெற்ற பாதுகாப்பு தளவாட கண்காட்சியின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இத்தகைய கண்காட்சியின் மூவம் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியாவின் திறன் குறித்து எடுத்துரைக்க முடிந்ததாக கூறினார்

ஜம்மு காஷ்மீரில் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திரு நயீம் அக்தர் பொது பாதுகாப்புச் சுட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார்

விசாரணையின்றி மூன்று மாதங்கள் முதல் இரண்டு ஆண்டு காலம் வரை காவலில் வைக்க இச்சுட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது முன்னதாக முன்னாள் முதலமைச்சர்கள் திரு உமர் அப்துல்வா திருமதி மெஹ்பூபா முஃப்தி ஆகியோர் பொதுபாதுகாப்பு சுட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கிடையே தேசிய மாநாட்டு கட்சி தலைவரும் முன்னாள் பேரவை தலைவருமான திரு முபாரக் குல் மற்றொரு தலைவர் திரு தன்விர் சாதிக் ஆகியோர் தடுப்புக் காவல் சட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் மும்பையில் நடைபெற்று வந்த மின் ஆளுகை தொடர்பான இரண்டுநாள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது மின் ஆளுகையில் சிறப்பாக அமல்படுத்திய அமைப்புகளுக்கு தேசிய மின் ஆளுகை விருது வழங்கப்பட்டன தேசிய அமைப்பு அமைப்பு அக்காதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகம் ஆகியவற்றிற்கு விருதுகள் வழங்கப்பட்டன

ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் மாவட்ட எல்லைப்பகுதியில் இந்திய நிலைகள் மற்றும் குடியிருப்புகள் மீது பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இச்சம்பவத்தில் ராணுவ வீரர் ஒருவர் உயிர்தியாகம் செய்தார்

பாகிஸ்தான் படையினரின் தாக்குதலுக்கு இந்தியத் தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார்

இதுகுறித்து விமான நிலையங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இத்தகைய வெளிநாட்டவர்கள் வான்வழியாகவோ நிலம் அல்லது கடல் வழியாகவோ இந்தியாவிற்குள் நுழைய அனுமதிக்கக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஐந்தாம் தேதிக்கு முன்னர் சீன நாட்டினருக்கு அளிக்கப்பட்ட அனைத்து விசாக்களும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது எளினும் இந்த விசா கட்டுப்பாடுகள் சீன மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த விமான ஊழியர்களுக்கு பொருந்தாது என்று அறிவித்துள்ளது இதற்கிடையே இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர்இந்தியா மற்றும் இன்டிகோ விமான நிறுவனங்கள் சீனாவிற்கு இயக்கப்படும் விமானப்போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்திவைத்துள்ளன

நாட்டில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுவரும் நடவடிக்கைகள் மற்றும் தயார்நிலை குறித்து மத்திய ககாதாரத் துறை செயலாளர் திருமதி ப்ரீத்தி கதன் ஆய்வு செய்தார் இந்நிலையில் சிங்கப்பூர் தாய்லாந்து ஹாங்காங்க் சீனாவிலிருந்து வரும் விமானப்பயணிகளுக்கு மருத்துவப்பரிசோதனை நடத்தப்படுகிறது பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றம் முகக் கவசங்களை போதிய அளவு இருப்பில் வைத்துக்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியள் பிரதேசங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது

மகாராஷ்டிராவில் இந்நோயினால் எவரும் பாதிக்கப்படவில்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது திரிபுராவில் ஹார்ன்பில் விழா நேற்று தொடங்கியது பறவைகளை பாதுகாப்பது மற்றும் உயிரி பன்முகத்தன்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இவ்விழா நடைபெற்று வருகிறது இந்த இரண்டு நாள் திருவிழாவை மாநில முதலமைச்சர் திரு பிப்லப் குமார் தேவ் பார்முரா கற்றுக்குழல் பூங்காவில் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா பயணிகள் இப்பூங்காவிற்கு வருகை தருவார்கள் என்று கூறினார்

அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியையும் பங்களாதேஷ் அணி நியூசிலாந்து அணியையும் வென்றன இந்திய அணி ஏழாவது முறையாகவும் பங்களாதேஷ் அணி முதல் முறையாகவும் இறுதி போட்டியில் பங்கேற்கின்றன இந்திய அணி இதுவரை நான்கு முறை கோப்பையை வென்றுள்ளது தேசிய சீளியர் மகளிர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்திய விளையாட்டு ஆணைய அணி ஹரியானா அணியை எதிர்கொள்கிறது அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய விளையாட்டு ஆணைய அணி மத்தியப்பிரதேச அணியை ஹாக்கி அகடெமி அணியை வென்றது